பொங்கல் பண்டிகையை ஒட்டி குடியரசுத் தலைவர் குடியரசுத் துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட மத்திய தலைவர்களும் புதுவை முதலமைச்சர் உள்ளிட்ட மாநிலத் தலைவர்களும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்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 புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி மேற்கொண்ட சிங்கப்பூர் பயணத்திற்கான மத்திய அரசின் ஒப்புதல் இன்னும் பெறப்படவில்லை என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார்

வாழ்க்கைக்கு ஆதாரமான சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் புதுப்பானையில் புத்தரிசி பொங்கல் வைத்து புத்தாடை உடுத்தி மக்கள் இன்று மகிழ்ச்சியுடன் பொங்கலை கொண்டாடினர் வீடுகளுக்கு புது வர்ணம் பூசியும் வண்ணக் கோலமிட்டும் அலங்காரத் தோரணங்கள் கட்டியும் உறவினர்கள் நண்பர்களுடன் இணைந்து உற்சாகமாக பொங்கல் பண்டிகையை இன்று கொண்டாடினர் விவசாயப் பணிகளில் உதவிடும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலான மாட்டுப் பொங்கல் நாளையும் காணும் பொங்கல் நாளை மறுநாளும் கொண்டாடப்படுகிறது பொங்கல் பண்டிகையை ஒட்டி மதுரை அவனியாபுரத்தில் இன்று ஜல்லிகட்டு போட்டிகளும் நடைபெற்றன ஜல்லிக்கட்டு போட்டிகள் பாலமேட்டில் நாளையும் அலங்காநல்லூரில் நாளை மறுநாளும் நடைபெற உள்ளது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையாகக் புதுவை கொண்டாடப்படும் இத்தினம் பல்வேறு மாநிலங்களில் மகர சங்கராந்தி பைசாகி மற்றும் பிஹு பண்டிகையாகக் கொண்டாப்படுகிறது உத்திரபிரதேச மாநிலத்தில் கங்கா யமுனா சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் பிரயாக்ராஜில் இன்று லட்சக்கணக்கான மக்கள் புனித நீராடினர் மேற்கு வங்கத்தில் கங்கா சாகரிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்று புனித நீராடினர் இந்த விழாக்களை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு உள்ளிட்ட பல மத்திய தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து செய்தி வெளியிட்டுள்ளனர் ஒற்றுமை அன்பு சகோதரத்துவத்தை மேம்படுத்துவதே இந்த விழாக்களின் முக்கியத்துவமாகும் என்று இவர்கள் தமது செய்தியில் தெரிவித்துள்ளனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுவை மற்றும் தமிழக ஆளுநர்கள் முதலமைச்சர்கள் மற்றும் இதர அமைச்சர்களும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து செய்தி வெளியிட்டுள்ளனர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் மூலம் எவரது குடியுரிமையையும் பறிக்கப்பட மாட்டாது என்று மத்திய மனித வள மேம்பாட்டுத் துறை இணை அமைச்சர் திரு சஞ்சய் தோத்ரே தெரிவித்துள்ளார் இந்த சட்டத்தின் மூலம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து பாதிக்கப்பட்டு அகதிகளாக வந்துள்ள இந்துக்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்றார் அவர்

இத்தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ராணுவத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்து செய்தி விடுத்துள்ளனர்

பயங்கரவாதத்தை வேரறுக்க ராணுவம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்ற அவர் பயங்கரவாதம் சகித்துக் கொள்ளப்பட மாட்டாது என்றார்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

உயிர் காக்க உதவிடும் உறுப்புகள் தேவை அதிகரித்து வருவதாகவும் தேவைக்கேற்றாற் போல் உறுப்புகள் கிடைப்பதில்லை என்றும் அவர் கூறினார் மேலும் பல பொது மருத்துவமனைகளில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மையங்களை அமைக்க வேண்டியது அவசியம் என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார்

அரசு சமாளிக்க வேண்டிய சவால்களில் நலவழி தொடர்ந்து முன்னிலையில் இருப்பதாக தெரிவித்த குடியரசுத் தலைவர் இதற்காக ஆயுஷ்மான் பாரத் உள்ளிட்ட இதர சுகாதாரத் திட்டங்களை நன்கு அமல்படுத்த அரசு உறுதி கொண்டிருப்பதாகக் கூறினார்

டெல்லி உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு

இந்த சிறப்பு விசாரணைக் குழுவின் பரிந்துரைகள் மீது உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்கும் என்று சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டி இருப்பதாகவும் அவை எடுக்கப்படும் என்றும் திரு மேத்தா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு

போப்டே தலைமையிலான அமர்வு ஒன்றிடம் தெரிவித்துள்ளார் புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி மேற்கொண்ட சிங்கப்பூர் பயணத்திற்கான மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதல் இன்னும் பெறப்படவில்லை என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் யூனியன் பிரதேச முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் வெளிநாட்டுப் பயணம் மேற்கொள்ளும் முன் உள்துறை அமைச்சகத்தின் அனுமதியைப் பெற வேண்டியது அவசியம் என்று விதிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டு இருப்பதாக அவர் கூறியுள்ளார் எனவே வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு முன்பு அமைச்சரவை உறுப்பினர்கள் மத்திய அரசின் அனுமதியைப் பெற வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இது குறித்த மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவை அவர் தமது ட்விட்டர் செய்தியில் வெளியிட்டுள்ளார் அமைச்சர் ஒருவர் தலைமைச் செயலர் மற்றும் துணைநிலை ஆளுநருக்கு தெரிவிக்காமல் அடிக்கடி வெளிநாடு செல்வதாகவும் ஆளுநர் கூறியுள்ளார் முதலமைச்சரின் சிங்கப்பூர் பயணப் பிரச்சனை இன்னும் தீரவில்லை என்றும் தெரிவித்துள்ள அவர் அந்நியச் செலாவணி ஒருங்குமுறைச் சட்டத்தின் கீழ் சட்ட ரீதியான அனுமதி முதலமைச்சர் தலைமையிலான குழுவினருக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்று துணைநிலை ஆளுநர் தமது ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் முக்தியடைந்த புஷ்ய பகுள பஞ்சமி தினமான இன்று காவிரி ஆற்றங்கரையில் ஸ்ரீ தியாகராஜர் சமாதி அருகே பிரபல கர்நாடக இசைக் கலைஞர்கள் ஒருங்கிணைந்து பஞ்ச ரத்ன கீர்த்தனைகள் இசைத்து தியாகராஜருக்கு அஞ்சலி செலுத்தினர் முன்னதாக இன்று காலை தியாகராஜர் வாழ்ந்த இல்லத்தில் இருந்து ஊர்வலம் தொடங்கி ஆசிரமத்தில் நிறைவடைந்தது அதைத் தொடர்ந்து தியாகராஜர் சிலைக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது

சபரிமலை ஐயப்பன் திருக்கோவில் மகர விளக்கு பூஜை இன்று மாலை நடைபெற்றது பந்தனம் அரண்மனையில் இருந்து கொண்டு வரப்பட்ட தங்க திருவாபரணங்கள் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாரதனை நடத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து பொன்னம்பல மேட்டில் தெரிந்த மகர ஜோதியை லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் தரிசித்தனர் பிரதமர் திரு

இந்த ஆண்டின் முதல் மன்கி பாத் நிகழ்ச்சி குடியரசு தினத்தன்று நடைபெற இருப்பது சிறப்பானது என்று பிரதமர் தமது ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார்

அவர் சிறிது காலமாக உடல்நலம் குன்றியிருந்தார்

நீதிபதி கோகுலகிருஷ்ணன் மறைவிற்கு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்ட பல அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

இங்கிலாந்தில் பென் ஸ்டோக்ஸ் சிறந்த வீரருக்கான சர் கார்ஃபீல்டு சோபர்ஸ் விருதைப் பெறுகிறார் ஆஸ்திரேலிய வேகப் பந்து வீச்சாளர் பேட் கம்மின்ஸ் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரராக இந்தியாவைச் சேர்ந்த ரோஹித் சர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளார் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் இந்தியாவைச் சேர்ந்த விராட் கோலிக்கு கிடைத்துள்ளது

தலைப்புச் செய்திகள் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று புதுவை தமிழகத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் கோலாகலமாகக் கொண்டாடப்பட்டது பொங்கல் பண்டிகையை ஒட்டி குடியரசுத் தலைவர் குடியரசுத் துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட மத்திய தலைவர்களும் புதுவை முதலமைச்சர் உள்ளிட்ட மாநிலத் தலைவர்களும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்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 புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி மேற்கொண்ட சிங்கப்பூர் பயணத்திற்கான மத்திய அரசின் ஒப்புதல் இன்னும் பெறப்படவில்லை என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார்